நடைபெறவில்லை எனவும் அரசு கூறியுள்ளது

விவசாயிகளுக்கான உதவித்திட்டத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக திருமதி சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது வன்முறையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் பங்கேற்பதாக அந்த அமைப்பு உறுதியளித்துள்ளது

போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் இன்று நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து அமைதி நிலவி வருகிறது கடந்த ஒரு வாரமாக எந்த பகுதிகளிலும் விரும்பத்தகாத சும்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று தலைமைச்செயலாளர் திரு பிடவி ஆர் சுப்பிரமணியன் தெரிவித்தார் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான மக்கள் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதாக அவர் கூறினார் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேற்று போக்குவரத்து இயல்பாக காணப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் பதற்றத்தை தூண்டும் வகையில் வெளியிடப்படும் பொய்யான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்று ஜம்மு காஷ்மீர் தலைமைச் செயலாளர் திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் மற்றும் காவல்துறை தலைவர் திரு தில்பக் சிங் ஆகியோர் கூட்டாக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஜம்மு பகுதியில் பத்து மாவட்டங்களில் தடை உத்தரவுகள் விலக்கிக்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தலைவர் தில்பக் சிங் தெரிவித்தார் இதனிடையே பக்ரீத் பண்டிகை தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஸ்ரீநகரில் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் ஆய்வு மேற்கொண்டார் மக்களுக்கு அதிகபட்ச வசதிகள் செய்துதரப்படும் என்று கூறிய அவர் அச்சமின்றி அமைதியாக மக்கள் பண்டிகையை கொண்டாட வேணடும் என்று கேட்டுக்கொண்டார் அனந்தநாக் கில் உள்ள ஆட்டு சந்தைக்கு நேற்று நேரில் சென்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் அங்கு வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார் பக்ரித் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை குறித்து திரு தோவல் வியாபாரிகளிடம் கேட்டறிந்தார் மழைநீர் சேகரிப்பை மக்கள் இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஜார்கண்ட் மாநில அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் விவசாயிகளுக்கான உதவித் திட்டத்தை ராஞ்சியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார்

காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக திருமதி சோனியா காந்தியை அக்கட்சியின் காரிய கமிட்டி தேர்வு செய்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற காரிய கமிட்டி கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் உட்பட மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுப்பதில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என மத்திய மனிவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

இந்த இலக்கை அடைவதில் ஐஐடிகளின் பங்கு முக்கியமானது என அவர் குறிப்பிட்டார் கல்வியுடன் கலாச்சாரம் இணையும்போது வளர்ச்சி மேம்படும் என்று அவர் கூறினார்

மேலும் முன்னேற்றத்தை எட்டும் வகையில் பேராசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அசாம் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு குழுவின் உறுப்பினர் செயலாளர் திரு லக்யா கொன்வார் இப்போட்டியில் சுமார் பத்தாயிரம் இளைஞர்கள் பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்தார்

அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் இந்திய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் போற்றி பாதுகாத்து அவற்றை பரப்புவதாக பிரசார் பாரதி தலைவர் திரு ஏ சூரிய பிரகாஷ் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒடிசா மாநில சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் பாரம்பரியத்தையும் இந்தியாவின் பன்முகத்தமன்மையையும் போற்றி அவற்றை காக்கும் பொறுப்பை நாடாளுமன்றம் பிரசார் பாரதியிடம் ஒப்படைத்துள்ளதாக திரு சூரிய பிரகாஷ் தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசைகளும் பண்பலை வானொலிகளும் பொழுது போக்கு நிகழ்ச்சிகளை மட்டுமே ஒலிபரப்புவதாக அவர் கூறினார் அகில இந்திய வானொலியும் தூர்தர்ஷனும் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சிகளை மக்களுக்கு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகள் மற்றும் தகவல்கள் உண்மையானதா என்பதை சரிபார்க்காமல் அவற்றை பிறருக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குநர் திரு சித்தான்சு கர் வெளியுறவுத்துறை அமைச்சத்தின் முன்னாள் செயலாளர் திரு அமரேந்திர கத்துவா பல்கலைக்கழக மானியக்குழுவின் உறுப்பினர் திருமதி சுஷ்மா யாதவ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர் திரிபுராவில் செயல்பட்டு வரும் என்எல்எஃப்டி அமைப்பு அரசுடன் அமைதி அடுப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது திருசபீர் குமார் தேப் பர்மா தலைமையிலான இந்த அமைப்புக்கும் மத்திய அரசு மற்றும் திரிபுரா மாநில அரசுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த அமைப்பு வன்முறையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைவதாக உறுதியளித்துள்ளது

சரன் அடைபவர்களுக்கான மறுவாழ்வு திட்டத்தின்கீழ் அவர்களுக்கு உரிய பலன்கள் வழங்கப்படும் என அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தம் கையெழுத்தான பின்பு அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை சந்தித்து பேசினர்

ஜார்கண்ட் டில் பாதுகாப்புப் படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சிண்டையில் மாவோயிஸ்டு ஒருவர் உயிரிழந்தார் சவ்ப்ரான் பகுதியில் தேடுதல் பணியில் பாதுகாப்புப்படையினர் ஈடுபட்டு இருந்தபோது அவர்களை நோக்கி மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தியதாகவும் பாதுகாப்புப்படையினர் அதற்கு பதிவடி கொடுத்ததாகவும் மாநில காவல்துறை ஐ ஜி திரு ஆஷிஸ் பத்ரா தெரிவித்தார் அந்த பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கடந்த இரண்டு ஆண்டுகளில் மேற்கொண்ட பணிகள் வெளிநாட்டு பயணம் மற்றம் அவரது உரை குறித்த தொகுப்பு ஆகியவை அடங்கிய நூல் இன்று சென்னையில் இன்று வெளியிடப்படுகிறது கவனித்தல் கற்றல் மற்றும் தலைமையேற்றல் என்ற தலைப்பிலான இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு தகவல் ஒலிரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவடேகர் ஆகியோர் முன்னிலையில் உள்துறை அமச்சர் திரு அமித் ஷா இந்த நூலை வெளியிடுகிறார்

சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர்

மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன

சீன தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஹுவேவுடன் அமெரிக்கா எந்தவிதமான வர்த்தக தொடர்பும் வைத்துக்கொள்ளாது என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார்